முதலாம் உலகப் போர் முடிவடைந்ததன் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி இன்று புதுவை கடற்கரை சாலையில் உள்ள போர்வீரர் நினைவுச் சின்னத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது

உலக அமைதியை உறுதிப் படுத்தவும் போர்களால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் சேதங்களைத் தடுத்து சகோதரத்துவம் நிறைந்த நல்லிணக்கச் சூழல் ஒன்றை உருவாக்கவும் இந்தியா தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மீண்டும் வலியுறுத்திக் கூறியுள்ளார் முதலாம் உலகப் போர் முடிவடைந்ததன் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் உலகப் போரில் பங்கேற்ற துணிச்சலான போர் வீரர்களை நினைவு கூர்ந்தார் முதலாம் உலகப் போரில் இந்தியா நேரடியாக பங்கேற்கவில்லை என்றாலும் இந்திய வீரர்கள் அமைதிக்காக உலகெங்கும் போராடியதாக அவர் கூறினார் முதலாம் உலகப் போரில் இந்தியா ஆற்றிய பங்களிப்புடன் தொடர்புடைய இடங்களான இஸ்ரேல் நாட்டின் ஹைஃபா நினைவிடத்திலும் பிரான்ஸ் நாட்டின் நாவ் சாப்பெல் நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்திய கவுரவம் தமக்கு உண்டு என்று திரு நரேந்திரமோடி கூறினார் இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நடன்யாகூ இந்தியா வந்த போது அவருடன் இணைந்து டெல்லியில் உள்ள தீன்மூர்த்தி ஹைஃபா சதுக்கத்தில் தாம் அஞ்சலி செலுத்தியதையும் அவர் நினைவு கூர்ந்தார் முதலாம் உலகப் போர் முடிவடைந்ததன் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரீசில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் திரு

சிங்கப்பூர் ஃபின்டெக் உச்சி மாநாட்டில் முக்கிய உரையாற்றுவதுடன் சிங்கப்பூரில் வேறு பல நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்கிறார் சிங்கப்பூர் பிரதமர் திரு

உத்தரபிரதேச மாநிலம் வாரணாசியில் தேசிய நீர்வழிப் பாதை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் கங்கை நதியில் புதிதாகக் கட்டப்பட்டுள்ள மல்டி மோடல் உள்நாட்டு நீர்வழிப் பாதை முனையத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார் கங்கை நதியில் பெரிய அளவிலான வர்த்தக கப்பல்களை இயக்க இதனால் ஏதுவாகும் கொல்கத்தாவில் இருந்து கடந்த அக்டோபர் முதல் வாரத்தில் புறப்பட்டு கங்கை நதி வழியே நாளை வாரணாசிக்கு வந்து சேரும் நாட்டின் முதலாவது சரக்குப் பெட்டக கப்பலையும் அவர் வரவேற்கிறார்

இன்று மவுலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த நாள் தேசிய கல்வி தினமாகக் கொண்டாடப்படுகிறது விடுதலைப் போராட்ட வீரரும் சுதந்திர இந்தியாவின் முதலாவது கல்வி அமைச்சருமான அபுல் கலாம் ஆசாத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ட்விட்டர் செய்தி ஒன்றில் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள அபுல் கலாம் ஆசாத்தின் திருவுருவப் படத்திற்கு நாடர்ளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு விஜய் கோயல் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் மற்றும் எம்

க்கள் பலர் மலரஞ்சலி செலுத்தினர் அபுல் கலாம் ஆசாத் குறித்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் மக்களவைச் செயலகம் வெளியிட்டுள்ள கையேட்டின் நகல்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்டன சட்டீஸ்கரில் நாளை நடைபெற உள்ள முதல்கட்ட சட்டமன்ற தேர்தலை சுமுகமான முறையில் நடத்தி முடிக்கத் தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்து முடித்துள்ளது

மாநிலத்தில் மாவோயிஸ்ட் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பழங்குடி பகுதிகளில் வாக்குப்பதிவு ச தவிகிதத்தை அதிகரிக்கவும் பலவித முயற்சிகளை ஆணையம் எடுத்துள்ளது பெண்கள் சுழுகமாக வாக்களிக்க ஏதுவாக பல்வேறு தொகுதிகளில் சங்வாரி வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டு உள்ளன இளம் வாக்காளர்கள் வாக்களிப்பதை ஊக்குவிக்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர் செல்ஃபி பகுதி இடம் பெறும் என்று சட்டீஸ்கர் மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சுப்ரத் சாகூ தெரிவித்துள்ளார்

நவி மும்பை அருகே கர்கோபார் ரயில் நிலையத்தில் புறநகர் ரயில் பாதை திட்டங்களைத் தொடக்கி வைத்துப் பேசுகையில் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதைத் தெரிவித்தார் புறநகர் ரயில் பயணிகளுக்கு வசதியான சூழல் ஒன்றை உருவாக்கித் தர மத்திய அரசு உறுதிப் பூண்டுள்ளதாகவும் மகாராடி மாநிலத்தை டிரில்லியன் பொருளாதாரமாக மேம்படுத்துவதற்கான மாநில அரசின் முயற்சிகளில் மத்திய அரசு உறுதியாக துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார் முதலாம் உலக போர் நிறைவடைத்தை நினைவு கூறும் வகையிலும் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் புதுவை கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்சியில் இந்தியாவிற்கான பிரெஞ்ச் தூதர் திரு

நாராயணாசாமி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் கனடா அமெரிக்கா ரஷ்யா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதர்களும் இதில் பங்கேற்று போர் வீரர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக இந்தியா மற்றும் பிரெஞ்ச் கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன நிகழ்ச்சியில் உலகப் போரில் பங்கேற்ற ராணுவ வீரர்களுக்கு பிரெஞ்ச் தூதர் மற்றும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் பிரெஞ்ச் பள்ளி மாணவர்கள் இரு நாட்டு தேசிய கீதங்களை பாடினர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்தியாவிற்கான பிரெஞ்ச் தூதர் திரு அலெக்ஸாண்டர் ஜிக்லர் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் மற்றும் சந்திரநாகூர் ஆகிய பகுதிகளில் இருந்து போரில் பங்கேற்ற மற்றும் உயிர் நீத்த வீரர்களை தாம் நினைவு கூர்வதாக கூறினார்

மேலும் நூறாண்டுகளுக்கு முன்பு இருந்த்தைப் போல இந்தியாவும் பிரான்சும் எதிர்காலத்தில் எத்தகைய சவாலையும் ஒன்றுபட்டு சந்திக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று அவர் கூறினார் புதுவையில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத் தேர்தலுக்கான தேர்தல் இன்னும் வெளியாகாத நிலையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இத்தொகுதியில் போட்டியிடுவதற்கான பணிகளைத் தொடக்கியுள்ளது இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு ஒன்றும் அமைக்கப்பட்டதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன தேர்தலுக்கான கட்சியின் பணிகள் தொடங்கி விட்ட போதிலும் சிபிஐ வேட்பாளருக்கு காங்கிரஸ் திமுக மற்றும் இதர இடதுசாரி கட்சிகளின் ஆதரவைப் பெற எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அந்த வட்டாரங்கள் கூறின சிபிஐ ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் மாநிலச் செயலர் திரு சலீம் முன்னாள் செயலர் திரு

விஸ்வநாதன் தேசியக்குழு உறுப்பினர் திரு நாரா கலைநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

ஆயினும் கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் குறித்து நிர்வாகத்தினரை உஷார் படுத்தவே இந்த எச்சரிக்கை என்றும் இது முழு தமிழகத்துக்கான எச்சரிக்கை அல்ல என்றும் வானிலை ஆய்வுமைய இயக்குநர் திரு பாலசந்திரன் தெரிவித்துள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக அமைதியை உறுதிப்படுத்த இந்தியா பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் சட்டீஸ்கரில் நாளை நடைபெற உள்ள முதல்கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டு உள்ளன முதலாம் உலகப் போர் முடிவடைந்ததன் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி இன்று புதுவை கடற்கரை சாலையில் உள்ள போர்வீரர் நினைவுச் சின்னத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது